போரா முஸ்லிம் வகுப்பில் சிறுமிகளுக்குபின்பற்றப்படும் பிரத்யேகபழக்கத்தைகைவிடஉத்தரவிடகோரும் மனுவைஅரசியல் சாசனஅமர்வுக்குஉச்சநீதிமன்றம் அனுப்பியுள்ளது

ஏவுகணைகளை இடைமறித்துஅழிக்கும் ஏவுகணையை இந்தியாவெற்றிகரமாகபரிசோதனைசெய்துள்ளது

இதன் மூலம் விமானபோக்குவரத்துவரைபடத்தில் சிக்கிம் இடம் பெறுகிறது

ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் கொல்கத்தாவுக்கும் சிக்கிமுக்கும் இடையேதினசிவிமானபோக்குவரத்தை இயக்கஉள்ளது

இந்தவிமானநிலையத்தின் மூலம் சிக்கிம் மக்களுக்குமிகப் பெரியபோக்குவரத்து இணைப்பு கிடைக்குமென்றுபிரதமா் திருநரேந்திரமோடிதமதுடிவிட்டரில் தெரிவித்துள்ளார் பிரதமா் ஜார்கண்ட் மாநிலத்தில் பிரதமாின் மக்கள் ஆரோக்கியதிட்டத்தைதொடங்கிவைத்தபின் அங்கிருந்து நேரடியாக இந்தநிகழ்ச்சிக்குவந்துகலந்துகொண்டார்

மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் பொதுவானபல்வேறபிரச்சனைகள் அனுபவங்கள் இந்தகூட்டத்தில் விவாதிக்கப்படும் உத்திரபிரதேசம் மத்தியபிரதேசம் சட்டஸ்கர் உத்தரகாண்ட் ஆகியமாநிலங்கள் வடக்குமண்டலகவுன்சிலில் இடம்பெற்றுள்ளன

உத்தரகாண்ட் மாநிலத்திற்கும் உத்திரபிரதேசத்திற்கும் இடையிலானஅணைகள் ஆறுகள் மற்றும் சிலதிட்டங்கள் குறித்துமுதலமைச்சா் திருயோகிஆதித்யநாத் பிரச்சனைஎழுப்புவார் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

தொடர்ந்தபெய்தமழைஅதன் காரணமாகஏற்ப்பட்ட நிலச்சிவைஅடுத்து மூடப்பட்டிருந்த ஜம்மு கஷ்மீர் மாநிலம் உதம்பூர் தேசியநெடுஞ்சாலை இன்றுதிறக்கப்பட்டது இந்தநெடுஞ்சாலையை மூடியிருந்தமணல் நேற்றிரவு அகற்றப்பட்டதால் போக்குவரத்துக்குசாலைதிறக்கப்பட்டது இதேபோல் ரம்பான் மாவட்டத்தில் நிலச்சிவால் மூடப்பட்டிருந்தசாலைகளும் போக்குவரத்துக்குதிறக்கப்பட்டன ஒருபுறம் ஜம்முவில் களமழைபொழியும் நிலையில் மறுபுறம் மலைப்பகுதிகள் பனிப்பொழிவுவை சந்திக்கின்றன

தில்லிவழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்தபொதுநலமனுவில் இந்தசிறுமியரின் பெண் உறுப்பைசிதைக்கும் இந்தபிரிவினரிடையேஉள்ளதென்றம் அதுஉலகமனிதஉரிமைக்குஎதிரானதுஎன்பதால் பழக்கம் இந்த பழக்கத்தைகைவிடும்படிஉத்தரவிடவேண்டுமென்றும் கோரியிருந்தார் தலைமைநீதிபதிதிருதீபக் மிஸ்ரா தலைமையிரிவு இந்தமனுவை அரசியல் சாசனபிரிவுக்குஅனுப்பிஉத்தரவிட்டது

ஏவுகணைகளைஎதிர்த்துதாக்கவல்லஏவுகணையை இந்தியா ஒடிஷாகடற்கரைக்கு அப்பாலிலிருந்துவெற்றிகரமாகசோதித்துள்ளது

பிர்திவிபாதுகாப்பு வாகனத் திட்டம் என்றபெயர் கொண்ட இச்சோதனை பூமிக்குமேலேறுப்பதுகிலோமீட்டருக்கும் மேல் உயரத்தில் உள்ள இலக்குகளைதாக்கிஅழிக்கவல்லதுஎன்றபாதுகாப்பு ஆராய்ச்சிமேம்பாட்டுஅமைப்பின் விஞ்ஞானிஒருவர் தெரிவித்தார் இந்தஏவுகணையில் பொருத்தப்பட்டுள்ளராடாா் எதிரிகளின் இலக்கைகண்டறியும் என்றும் அதன் பின் தானாகதாக்குதல் நடத்தும் ஏற்பாடு இந்தஏவுகணையில் உள்ளதென்றும் அந்தவிஞ்ஞானிகூறியிருக்கிறார் சேலம் மாவட்டத்தில் பிரதமமந்திரிவீட்டுவசதிதிட்டம் மிகவும் சிறப்பாகசெயல்படுத்தப்படுகிறது

பேட்டைமற்றும் எல் பிநகருக்கு இடையிலான இந்தபோக்குவரத்தைதெலுங்கானாமற்றம் அமீர் ஆந்திரபிரதேசஆளுநர் திருஈ எஸ் எல் நரசிம்மன் கொடியசைத்துதொடங்கிவைக்கிறார்

இதன் மூலம் தில்லிக்குஅடுத்துநாட்டிலேயே இரண்டாவதுநீளமானமெட்ரோரயில் சேவைஎன்றபெருமையை இது பெறுகிறது மாலத்தீவு அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சிவேட்பாளர் திரு இப்ரஹிம் முகமதசோலிவெற்றிபெற்றுள்ளார்

வெற்றிசெய்திகிடைத்ததும் எதிர்கட்சிஆதரவாளர்கள் மாலத்தீவு முழுவதும் வெற்றிவேட்பாளர்களின் மாலத்தீவு ஜனநாயககட்சியின் மஞ்சள் கொடிகளைபறக்கவிட்டுதெருக்களில் நடனமாடிகொண்டாடினார்கள் முடிவுக்குபின் தற்போதையஅதிபர் திருஅப்துல்லாயாமீன் தரப்பிலிருந்துஎந்தகருத்தும் இந்ததேர்தல் வெளியிடப்படவில்லை

விக்கெட்டுகளைபொறுத்தவரைபாகிஸ்தானுக்குஎதிரான இந்தியாவின் வெற்றிஒருசாதனைவெற்றியாககருதப்படுகிறது